மோடி கூறியுள்ளார்

என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசுத் திட்டங்கள் மதத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படுவதில்லை என்று உறுதிபட கூறினார் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் காரணமாக சாதி இன பாகுபாடின்றி அனைத்துத் தூப்பு மக்களும் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த திருத்தச் சட்டத்தால் இந்தியாவில் வசிக்கும் எந்தவொரு மதத்தினரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் அவர்களின் உரிமையை பறிக்கும் வகையில் இந்த திருத்தச் சுட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் பரப்பும் வதந்திகளுக்கு இளைஞர்கள் செவி சாய்க்க வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் வதந்திகளை நம்பி யாரும் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்றும் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்காரி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக இன்று நாக்பூரில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு இந்த திருத்தச் சுட்டம் எதிரானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்லாமியர்கள் நலனுக்காக காங்கிரஸ் எந்த நடவடிக்கையயும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறினார் இஸ்லாமியர்கள் நலனில் பிஜேபி அக்கறையுடன் இருப்பதாகவும் திரு நிதின் கட்காரி தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் நாட்டு மக்கள் யாருக்கும் எந்தபாதிப்பும் ஏற்படாது என்று வருவாய்த் துறை அமைச்சர் திரு உதயக்குமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் மான்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான விளக்கத்தை செல்லியிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதோடு நேற்றைய தினம் அளைத்து கல்வியாளர்கள் இந்திய தேசம் முழுவதும் இருக்கின்ற இகல்வியாளர்கள் இது எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக பாதிப்பு ஏற்படுமோ என்று நினைக்கின்ற இஸ்லாமிய சகோதர்களுக்கு கூட பாதிப்பு எற்படாது என்பதை ஆதாரத்தோடு சட்ட நுனுக்கத்தோடு நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கின்ற அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் பெருமக்களும் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களின் நலன்களை அஇஅதிமுக எப்போதும் பாதுகாத்து வந்துள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் இன்று திருவாரூர் மாவட்டம் கோட்டுரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தால் தமிழகத்தில் வாழுகின்ற இஸ்வாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று மத்திய அரசு உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்திய திருநாட்டில் இருக்கின்ற பல இயக்கங்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தினை ஆதரித்து இருக்கிறது எங்களை பொறுத்தவரை இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வேண்டுமென்ற திருத்தங்களை எல்லாம் இதில் சேர்க்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில்தான் நாங்கள் அதரவு தெரிவித்திருக்கிறோம் தமிழகத்தில் வாழுகின்ற இஸ்வாமியர்கள் சிறுபான்மையினருக்கு எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது என மத்திய அரசு உத்தரவாதம் தந்திருக்கிறது அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில்தான் நாங்கள் ளங்கள் ஆதரவினை தெரிவித்திருக்கிறோம்

எனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டப் பின் பொங்கல் பரிக கொடுக்கலாம் என தேர்தல் கமிஷன் கூறியிருக்கிறது அதன் படி அரசு செயல்படும் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

அஇஅதிமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை எடுத்துரைத்து அக்கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது குடியுரிமை திருத்தச் சுட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி திமுக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது

உயர்கல்வித் துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் கல்வித் துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இவ்விருதுகளை வழங்குகிறார் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது

நடிகை சாவித்ரியின் திரை வாழ்க்கையை மையமாகக் கொண்டு வெளியான தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான விருதினை பெறுகிறார்

தமிழில் சிறந்த படத்திற்கான விருது பிரியா கிருஷ்ணசாமி இயக்கிய பாரம் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது இந்த விருது தமக்கு வழங்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று பிரியா கிருஷ்ணசாமி தெரிவித்தார்

தமிழகத்தின் சில பகுதிகளில் வளைய சூரிய கிரகணமாகவும் பல பகுதிகளில் பகுதி சூரிய கிரகணமாகவும் இதனை பார்க்க முடியும் என்று மத்திய அரசின் விஞ்ஞான் பிரக்சார் அமைப்பின் விஞ்ஞானி டாக்டர் த வி வெங்டேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

எந்தவிதமான புதுவிதமான கதிர்களோ மர்ம கதிர்களோ அந்த மாதிரி எதுவும் வராது சூரியன் வந்து இயல்பாகத்தான் இருக்கும்

நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்பாடு பணிகளை தேர்தல் பார்வையாளர் ஆய்வு செய்தார்

ஐ எல் எல் கால்பந்துப் போட்டியில் கோவா அணி இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது